திருடொனால்டுட்டிரம்புடன் நடந்ததொலைபேசிஉரையாடலில் பிரதமர் திருநரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார்

கஷ்மீர் பள்ளத்தாக்கில் அமைதிநிலவுகிறது அங்குள்ளஅனைத்துநடுநிலைப் பள்ளிகளும் நளைதிறக்கப்படுகின்றன சந்த்ரயான் இரண்டுவிண்கலம் சந்திரனின் சுற்றுவட்டப் பாதைக்குள் இன்றுவெற்றிகரமாகநுழைந்தது

வடமாநிலங்களில் தொடர் மழைகாரணமாகவெள்ளப்பெருக்குஏற்பட்டுள்ளது

கஷ்மீர் பகுதியில் சிலதலைவர்கள் வன்முறையை துண்டுவதாகவும் இது அமைதிக்குஊறுவிளைவிக்கும் என்றும் அமெரிக்கஅதிபரிடம் பிரதமர் எடுத்துரைத்தார் பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் கடந்தசிலநாட்களாக இந்தியாவுக்குஎதிராகதெரிவித்துவரும் கருத்துக்களைஅடுத்து பிரதமரின் உரையாடல் முக்கியத்துவம் பெறுகிறது பிராந்தியநிலவரம் வாத்தகம் மூலம் இந்திய அமெரிக்கபொருளாதாரஉறவுகளைமேம்படுத்துவது ஆகியவைகுறித்து இருவரும் பேசியதாகஅமெிக்கஅதிபரின் மாளிகைதெரிவித்துள்ளது

இந்தியவர்த்தகஅமைச்சரும் அமெரிக்கஅரசின் வர்த்தகபிரதிநிதியும் விரைவில் சந்தித்துநடத்தும் பேச்சுவாா்த்தை இருநாட்டுவா்த்தகம் மேலும் வளர்ச்சியடையவழிவகுக்கும் என்றுதிருநரேந்திரமோடிநம்பிக்கைதெரிவித்தாா்

இந்தியா பாகிஸ்தான் இடையேயானபதற்றநிலையபோக்கநடவடிக்கைஎடுக்கும்படியும் ஜம்மு கஷ்மீர் பிரச்சினையில் நிதானத்தைகடைபிடிக்குமாறும் திருட்டிரம்ப் வலியுறுத்தினார் பிரதம் திருநரேந்திரமோடியைஆப்கானிஸ்தான் முன்னாள் அதிபர் திருஹமீத் கர்சாய் நேற்று புதுதில்லியில் சந்தித்துபேசினார்

ஆப்கானிஸ்தான் நலனில் இந்தியாகாட்டும் அக்கறைக்கும் ஆதரவுக்கும் ஆப்கான் முன்னாள் அதிடர் நன்றிதெரிவித்துக் கொண்டார்

கஷ்மீர் செய்தித்துறை இயக்குநர் டாக்டர் சையதுசெிஷ் அஸ்கர் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்தார்

கஷ்மீர் பள்ளத்தாக்கில் பொதுவாகஅமைதிநிலவுகிறது மிகப்பெரியஅசம்பாவிதம் எதுவும் நடைபெறவில்லைஎன்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவையானதளவாடங்களைஉள்நாட்டிலேயேதயாரிக்கவேண்டியதுஅவசியம் ராணுவத்துக்குத் என்றுமத்தியபாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வலியுறுத்தியுள்ளார் இந்தியவிமானப்படையைநவீனமயமாக்குவதுகுறித்து இன்று புதுதில்லியில் நடைபெற்றகருத்தரங்கில் அவர் உரையாற்றினார்

பயங்கரவாதத்துக்குஎதிராகவிமானப்படையினர் மேற்கொண்டுவரும் நடவடிக்கையைஅவர் பாரட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய விமானப்படையின் தலைமைதளபதிள்மா்ஷல் பி எஸ் தனோவா விமானப்படையின் தளவாடங்கள் அனைத்தும் நவீனமயமாக்கப்பட்டுவருவதாகக் கூறினார் இந்தியவிண்வெளிஆராய்ச்சிஅமைப்பு இஸ்ரோவிண்வெளியில் செலுத்தியசந்த்ரயான் இரண்டுவிண்கலம் அதுசுமந்தசெல்லும் இரண்டுசெயற்கைக் கோள்களுடன் இன்றுகாலைமணிஒன்பது இரண்டுக்குசந்திரனின் சுற்றுவட்டப் பாதைக்குள் நுழைந்தது

சந்த்ரயான் இரண்டின் வேகம் பறக்கும் உயரம் அதன் எரிபொருள் செயல்பாடுஆகியவற்றை இயக்குவதில் இந்தியவிஞ்ஞானிகள் சாதனைபடைத்துள்ளனா்

கர்நாடகமாநிலத்தில் திருபி எஸ் எடியூரப்பாதலைமையிலானபிஜேபிஅமைச்சரவைவிரிவுபடுத்தப்பட்டுள்ளது

பெங்களூருவில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றநிகழ்ச்சியில் அம்மாநிலஆளுநர் திரு வஜுபாய்வாலா புதியஅமைச்சா்கள்ககுபதவிப்பிரமாணமும் ரகசியகாப்புறதியும் செய்துவைத்தாா் முன்னாள் முதலமைச்சர் திருஜெக்தீஷ் ஷெட்டார் முன்னாள் துணைமுதலமைச்சர்கள் திருகே எஸ் ாஸ்வரப்பா திருஆர் அசோகா சுயேச்சைடறுப்பினர் திரு ஏ எச் நாகேஷ் ஆகியோர் இன்றுபதவியேற்றுக் கொண்டவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் பதவியேற்றவர்களில் திருமதிஜோவிசசிகலாஅன்னாசாஹேப் மட்டும் பெண் அமைச்சராவார்

தேசியஒருமைப்பாட்டையும் மதநல்லிணக்கத்தையும் வலியுறுத்தும் தினமாகவும் இந்தநாள் கடைபிடிக்கப்படுகிறது பிரதமா் திருநரேந்திரமோடி ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளையொட்டிமரியாவைசெலுத்தியுள்ளாா் இந்நாளைபொட்டிதில்லியில் அவரதுநினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திருமதிசோனியாகாந்தி திருராகுல்காந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிய் மற்றும் காங்கிரஸ் முத்ததலைவர்கள் மலர்வளையம் வைத்தமரியாதைசெலுத்தினர் அங்குசர்வமதபிரார்த்தனையும் நடைபெற்றது ராஜீவ்காந்திபிறந்தநாளையொட்டிநாடுமுழுவதும் பல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நாளையொட்டிதமிழகத்திலும் பல்வேறுநிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னைகைதாப்பேட்டையில் அமைந்துள்ளராஜீவ்காந்தியின் உருவச்சிலைக்குகாங்கிரஸ் தலைவா்கள் மாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தினர்

காணாமல்போனஐந்துபேரைதேடும் முயற்சிநடைபெற்றுவருகிறது

சம்பா குல்லு சிர்மார் மற்றும் சோலன் மாவட்டங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகிடள்ளன

தலைநகர் தில்லியில் யமுனாநதிஅபாயஅளவைத் தாண்டி ஒடுவதால் தாழ்வாளபகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது தாழ்வானபகுதிகளில் வசிக்கும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்குஅழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் திருநெல்வேலிமாவட்டம் பாபநாசம் சேர்வலாறுமற்றும் மணிமுத்தாறுஅணைகளிலிருந்துபாசனத்துக்காகநாளைமுதல் தண்ணீர் திறந்துவிடமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஉத்தரவிட்டுள்ளார் கோரிக்கையைஅடுத்து விவசாயிகளின் கோடைமேலழகியான தெற்குகோடைமேலழகியான் நதியுண்ணி கன்னடியன் மற்றும் கோடகன் கால்வாய்கள் மூவம் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றுஅவர் இன்றுவெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் கூறியுள்ளார்

இலங்கைகடற்பகுதியில் எல்லைதாண்டிச் சென்றுமீன்பிடத்ததாக புதுக்கோட்டையைச் சோ்ந்தநான்குமீனவா்களை இலங்கைகடற்படைகைதுசெய்துள்ளது